முறையாக மத்தியில் ஆட்சியமைக்கிறது

ஒரு பயங்கரவாதி பாதுகாப்புப் படையினரால் நேற்று இரவு சுட்டுக் கொல்லப்பட்டான் உச்சநீதிமன்றத்தில் நான்கு புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர்

பதக்கங்களை வென்றுள்ளது

இரண்டாவது முறையாக மத்தியில் ஆட்சியமைக்கிறது

தற்போதும் மக்களவையில் பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செயல்படுவதற்கு தேவையான இடங்களைகூட இந்தத் தேர்தலிலும் பெற முடியவில்லை

இடதுசாரி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மூன்று இடங்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்கள் மட்டுமே இந்த மக்களவைத் தேர்தலில் கிடைத்துள்ளன தேசிய ஜனநாயகக் கூட்டணிகட்சித் தலைவர்களின் கூட்டம் நாளை நடைபெறுகிறது புதுதில்லியில் நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நாளை மாலை ஐந்து மணிக்கு இந்தக் கூட்டம் நடைபெறம் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது இந்தக் கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றவுள்ளார் முறைப்படி அவர் இந்தக் கூட்டத்தில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும் தோல்வியை சந்தித்ததை அடுத்து அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து பலர் ராஜினாமா செய்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ராஜ் பாபர் ஒடிஷா மாநில காங்கிரஸ் தலைவர் திரு நிரஞ்சன் பட்நாயக் ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அனுப்பியுள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவும் பிஜேபி யின் மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானியை அவரது இல்லத்தில் சந்தித்தனர் பிஜேபியை வலுப்படுத்தவும் அதன் கொள்கையை மக்களிடம் கொண்டு செல்லவும் திரு அத்வானி போன்ற தலைவர்கள் நீண்ட காலம் அளித்த உழைப்பே பிஜேபி யின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது என்று திரு மோடி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிஜேபி மூத்த தலைவர் திரு முரளி மனோகர் ஜோஷியையும் பிரதமர் சந்தித்தார்

இது சென்ற முறை கிடைத்த வாக்குகளை விட இரண்டு சதவீதம் குறைவாகும் தேமுதிகவிற்கு இந்தத் தேர்தலில் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளன

பாமகவிற்கு இம்முறை ஐந்து புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளன சென்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளை விட இது ஒரு சதவீதம் கூடுதலாகும்

சென்ற முறை அக்கட்சிக்கு பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்தன மார்க்சிஸ்ட் கம்யூவிஸ்ட் கட்சிக்கு இம்முறை இரண்டு புள்ளி நான்கு பூஜ்யம் சதவீத வாக்குகள் கிடைத்தன சென்ற தேர்தலில் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்தன நோட்டாவில் இம்முறை ஒரு புள்ளி இரண்டு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின சென்ற முறை ஒன்று புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகின மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலக தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்புறவை பாராட்டவும் உலக அளமதிக்கு உளழக்கவும் விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்சின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் திரு மோடி இந்த வெற்றி ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என்று கூறியுள்ளார் களடா பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ருடோ வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட திரு மோடி ஜனநாயகத்தில் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் வளர்ச்சிக்கு வித்திடும் வெற்றியாக இது அமையும் என்றும் கூறியுள்ளார் பிரெஞ்ச் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரானின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்த திரு மோடி இந்தியாவும் பிரான்சும் பாதுகாப்பு உடன்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செயல்படுத்தும் என்றார் சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல் அஸீஸ் அல் சவுத் மற்றும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத் ஆகியோரின் வாழ்த்துக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் னொண்டார் இந்தோனேஷிய அதிபர் ஜோக்கோ விடோடோவின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் இருநாடுகளின் நீண்ட நட்புறவை பாராட்டுவதாகவும் கூறியுள்ளார் நைஜீரிய அதிபர் முகமது புகாரி தெரிவித்த வாழ்த்துக்கு பதிலளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாடுகளும் எதிர்காலத்தில் நெருங்கிய நட்புறவை பாராட்டும் என்றும் கடுதல் ஒத்துழைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் என்றும் கூறியுள்ளார் மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைனமயில் இன்று மாலை நளடபெற்றது

இதனையடுத்து பிரதமர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பரிந்துரை கடிதத்தை அளிக்கவுள்ளார்

அடுத்த சில நாட்களில் தலைமத் தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களும் குடியரசுத் தலைவரை சந்தித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பட்டியலை அளிக்க உள்ளனர்

இந்த தகவலை தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் இன்று காலை அந்த தீவிரவாதியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு ஜாஹீர் மூசா என அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவித்தார் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்திய இடத்தில் இருந்து ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டது என்றும் அவர் கூறினார் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள தாத்சரா என்ற கிராமப் பகுதியில் பதுங்கி இருந்த தீவிரவாதிகள் தப்பிக்க முயன்றபோது பாதுனப்புப் படையினர் கற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் இன்று நான்கு புதிய நீதிபதிகள் பதவியேற்றுக் கொண்டனர் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்துவைத்தார் பி நீதிபதிகள் ஆர் தாவய் குரியகாந்த் அனிருத்தா போஸ் மற்றும் ஏ எஸ் போப்பண்ணா ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர்

குவஹாத்தியில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச் சண்டை போட்டியில் இந்தியா நான்கு தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது

சரிதா தேவி யும் தங்கம் வென்றுள்ளார் உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் ஆயத்த ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது இந்திய நேரப்படி இந்த ஆட்டம் லண்டனில் நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரிசையில் இரண்டாம் நிலையில் உள்ள இந்தியா இங்கிலாந்தையும் ஆஸ்திரேலியாவையும் எதிர்த்து விளையாடுகிறது